அசாமில் தேசிய மக்கள் பதிவேட்டின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது

நடத்தியுள்ளது

இணைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது

இந்த பதிவேட்டில் தங்களது பெயர் இடம் பெற்றுள்ளதா என்பதை அறிய சில எளிய வழிகளை அசாம் அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதன்படி இணையதளத்தில் தங்களுடைய மனுவின் வரிசை எண்களை குறிப்பிடவேண்டும் இதனிடையே தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அம்மாநில முதல்வர் திரு ச்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வனொலியின் செய்தி பிரிவிற்கு சிறப்பு நேர்காணல் வழங்கிய அவர் மாநிலம் முழுவதும் போதுமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என கூறினார் இந்தப் பட்டியலில் பெயர் இடம் பெறாதவர்கள் வெளிநாட்டவர்களுக்கான தீர்ப்பாயத்தில் முறையிடலாம் என்றும் அவர்களுக்கு உரிய சட்ட உதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தில்லி ஜெய்ப்பூர் கல்ஹாத்தி ஸ்ரீநகர் சென்னை கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களுரு மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவேண்டும் எளிமையாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கேற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரயில்வே கரங்கம் ககாதாரம் கங்கம் வெளியுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவவங்களில் இந்த சோதனை நடைபெற்றது ஊழலை ஒழித்து சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது பாகிஸ்தானில் சீக்கிய சிறுமி ஒருவர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது பாகிஸ்தானில் சீக்கிய சிறுமியை வலுக்கட்டாயமாக கடத்தி மத மாற்றம் செய்ய அழுத்தம் தரப்பட்டதாக செய்திகள் வெளியாயின இதுகுறித்து இந்தியாவில் உள்ள சீக்கிய அமைப்புகள் உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தது இதுகுறித்த கேள்விக்கு தில்லியில் செய்தியாளர்களிடம் பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசிடம் அழுத்தம் தரப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கும் படி வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் லடாக் யூனியன் பிரதேகத்தில் உள்ள கார்கில் மாவட்டத்தை மேம்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என் ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் தெரிவித்துள்ளார் கார்கிலில் நேற்று பயணம் மேற்கொண்ட அவர் கார்கில் செயல் குழுவினரிடையே உரையாற்றினார்

நாட்டில் மகளிர் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத் திட்டங்களில் பிரதூர் திரு நரேந்திர மோடி அதிக கவனம் செலுத்தி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் குஜராத்தின் காந்திநகில் அங்கன்வாடி ஊழியர்களிடையே பேசிய அவர் மகளிர் நலம்சார்ந்த மத்திய அரசின் திட்டங்கள் நல்ல பலன் அளிதது வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் அங்கள்வாடி ஊழியர்களுக்கு இலவச கைபேசிகளையும் அமைச்சர் வழங்கினார் நவீள தொழில்நுட்பங்களுடன்கூடிய கைபேசிகள் குஜராத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மாநில அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன வங்கி கடன் மோசடி வழக்கில் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத்தின் உறவினா் திரு ராகுல் பூரியை மேலும் நான்கு நாட்களுக்கு காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

அவரின் காவலை மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நாட்டில் பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு ஒளிவுமறைவின்றி நேர்மையாக இந்த விருதுகள் வழங்கப்படுவதை உறுதிசெய்ய இணையதளம் வாயிலாக மட்டுமே பரிந்துரைகள் பெறப்படுவது குறிப்பிடத்தக்கது

இந்திய பொருளாதாரத்தை ஐந்து லட்சம் கோடி டாவர் அளவுக்கு உயர்த்துவதற்கு உள்கட்டமைப்பை வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துவருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிா்மவா சீதாராமன் தெரிவித்துள்ளார் வங்கித் துறையில் முக்கியமான மாற்றங்களை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் கூறினார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்து பொது துறை வங்கிகள் இணைக்கப்பட்டு நான்கு மிகப்பெரிய வங்கிகளாக மாற்றம் செய்யப்படவுள்ளதாக கூறினாா்

இதேபோல் கனரா மற்றும் சிண்டிகேட் வங்கி இணைக்கப்படும் என்றும் இந்தியன் வங்கியுடன் அலகாபாத் வங்கி இணைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் யூனியன் வங்கியுடன் ஆந்திரா மற்றும் கார்பரேஷன் வங்கிகள் இணைக்கப்படும் என்று அவர் கூறினார் வங்கித் துறையை வலுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் அடுத்த தலைமுறைக்கான வங்கியை உருவாக்க மத்திய அரசு முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வாகனக் கடன் வீட்டுக் கடன் தொடர்பாக எட்டு புதிய திட்டங்களை பொதுத் துறை வங்கிகள் அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் வாராக்கடன் எட்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடியிலிருந்து ஏழு புள்ளி ஒன்பது லட்சம் கோடியாக குறைந்திருப்பதாக அவர் கூறினார்

நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் ஐந்து சதவீதமாக உள்ளது கடந்த மார்ச் மாத காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த பொருளாதார ஆலோசகர் திரு கே கப்பிரமணியன் உற்பத்தி துறையில் பூஜ்யம் புள்ளி ஆறு சதவீத பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கரங்கத்துறையில் இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினாா் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பொருளாதார காரணிகளால் வளர்ச்சி விகிதம் குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் வங்கிகள் மற்றும் பொருளாதார நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு மற்றும் மறுசிரமைப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் இதனினடயே ஒட்டுமொத்த உற்பத்தி வளர்ச்சி குறைந்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவர் திரு பிபேக் தெப்ராய் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து தேவையில்வாத எதிர்மறை கருத்துக்கள் பரப்பப்படுவதாக கூறினார் ஏற்கனவே கணித்ததபோல் நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உற்பத்தி வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவிதத்திலிருந்து ஏழு சதவீதத்திற்குள் இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு வரிவிதிப்புகள் குறித்த விவகாரங்களுக்கு உதவும் வகையில் ஐந்து நபர்கள் கொண்ட சிறப்பு குழுவை மத்திய நேரடி வரிவிதிப்பு வாரியம் அமைத்துள்ளது புதிதாக தொழில் தொடங்கிபுள்ள தொழிலதிபர்களின் குறைகளை தீர்க்கும் வகையிலும் ஆவோசனைகள் வழங்கும் வகையிலும் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நிதித்துறை கூறியுள்ளது பிரதமின் முதன்மைச் செயலாளர் திரு நிபேந்திர மிஸ்ரா தனது பதவியிலிருந்து விடுவிக்கப்படவுள்ளார் இத்தொடர்பாக ஏற்கனவே அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அரகத் துறை நிா்வாகத்தில் சிறந்த நிர்வாகியாக பணியாற்றிய திரு மிஸ்ரா அடுத்தமாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து தனது பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சரவை செயலாளா் திரு பிரதிப்குமாா் சின்ஹா பிரதமா் அலுவலகத்திற்கான சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார்

அகில இந்திய வானொலியின் ராஜ்தானி மற்றும் ரெயின்போ பண்பலை வரிசைகளில் இந்த போட்டியின் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி நேரலை வர்ணணைய கேட்கலாம்